பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தேசிய குழு கூட்டத்தில் இன்று கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றுகிறார்

நரேந்திரமோடி புதுதில்லியில் பிஜேபியின் தேசிய குழு கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் இன்று உரையாற்றுகிறார் முன்னதாக இக்கூட்டத்தின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் திரு

பிரதமர் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் எவ்வித தீவிரவாத தாக்குதலும் இன்றி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான ஆட்சி அமைதியாக நடைபெற்று வருவதாக புகழாரம் சூட்டினார்

சாலைப்போக்குவரத்து நெடுஞ்சாலை கப்பல் துறை மக்கிய அமைச்சர் திரு நிதின்கட்கரி பேசுகையில் சிறந்த ஆளுமை மற்றும் வளர்ச்சியே மத்திய அரசின் முக்கிய நோக்கம் என்றார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் வரும் மக்களவைத் தேர்தல் நிலைத்தன்மைக்கும் நிலையற்ற தன்மைக்கும் இடையேயானது என்று குறிப்பிட்டார்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் சுவாமி விவேகானந்தரின் எழுச்சிமிக்க சிந்தனைகள் கொள்கைகள் இளைய தலைமுறையினரை வழிநடத்திச் செல்வதாக கூறியுள்ளார் எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின் என்ற அவரது எழுச்சிமிக்க வார்த்தைகளை நினைவுகூர்வதாக தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடி இளையோர் சக்தி மீதான சுவாமி விவேகானந்தரின் நம்பிக்கை கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு இன்றும் உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டார்

ராணுவம் கடற்படை விமானப்படையில் சிறப்பாக செயலாற்றிய வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது

பன்வாரிலால் புரோஹித் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பட்டினம் காத்தான் பகுதிகளில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இன்று பங்கேற்றார்

பட்டினம் காத்தான் பகுதியில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு மேம்பாட்டுத் திட்டங்களை எடுத்துரைக்கும் கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைத்தார் பிளாஸ்டிக் பயன்பாட்டு தடை விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் துணிப்பைகளையும் அவர் வினியோகித்தார்

எடப்பாடி கே

அங்கன்வாடி மையங்களுடன் இணைக்கப்பட்ட பள்ளிகளில் இந்த மழலையா் வகுப்புகள் தொடங்கப்படுகின்றன

கல்வித்துறை முன்னேற்றத்தின் மூலமே ஏழைகள் இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் இலவச மடிக்கணிணி மிதிவண்டி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மாணாக்கருக்கு வழங்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

பள்ளி மாணாக்கர் இடைநிற்றலை தவிர்க்கும் வகையில் அரசு அவர்களுக்கு வழங்கி வரும் நிதி உதவிகளையும் உயர்கல்விக்கு அரசு செலவிடும் வைப்புத் தொகையையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இந்நிகழ்ச்சியில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

சரோஜா தமிழக அரசு மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில சமூக நலம் மற்றும் சத்துணவுத் திட்டத்துறை அமைச்சர் டாக்டர்

கஜா புயல் பாதிப்பின் போது துரிதமாக செயல்பட்டு வீடுகள் மற்றும் விவசாய மின்இணைப்புகளை வழங்கியதில் மின்வாரிய தொழிலாளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று பாராட்டினார்

கிருஷ்ணகிரியில் பிஎஸ்என்எல் தொலைத்தொடா்பு நிறுவனத்தின் அதிவேக இண்டர்நெட் சேவையை இதன் பொதுமேலாளர் திரு வெங்கட்ராமன் இன்று தொடங்கி வைத்தார்

சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் தைப்பூச கிருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது